அணியை எதிர்கொள்கிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும் பிரதமின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சி இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும்

நாடு முழுவதும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது

இதையொட்டி மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்கள் தேசிய ககாதார இயக்கத்தின் இயக்குநர்கள் ஆகியோருடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் காணொலி மூலம் ஆலோசன நடத்தினார் அப்போது

இதற்காக பொதுமக்கள் முன்கூட்டியே கயமாக பதிவு செய்வது தடுப்பு மருந்து மையத்தில் நேரில் பதிவு செய்வது உள்ளிட்ட மூன்று வகை முறைகளை பின்பற்ற எடுத்துரைக்கப்பட்டது

நாடு முழுவதும் பத்தாயிரம் அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் தடுப்பூசி போடப்பட இருபதாயிரம் தனியார் மையங்களில் பொதுமக்கள் கட்டணம் செலுத்தி தடுப்பூசி போட்டுக் உள்ளது கொள்ளலாம்

பொம்மை தயாரிப்பு துறைக்கு தேவையான முழு ஆதரவையும் ஒத்துழைப்பயும் அரசு வழங்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய பொம்மை கண்காட்சியையொட்டி தலைமை செயல் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பொம்மை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழில் நிறுவளங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் தொழில் செய்வதை எளிதாக்குவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார் பொம்மை தயாரிப்பு நிறுவனங்களின் தொகுப்புகள் அமைக்கப்படும் பகுதியில் தரமான பொருட்களை உறுதிபடுத்துவதற்கான ஆய்வகங்களை இந்திய தர அமைப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் பரிசோதனைக்கான கட்டணங்களை விரைவில் குறைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதி அளித்தார் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ராமன் விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் தேசிப அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் மனித வாழ்வில் அறிவியலின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அறிவியல் ஆய்வுக்கு ஏராளமான நிதி தேவைப்படுவதால் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் கூட்டாக இணைந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாக விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் மூத்த விஞ்ஞானி முனைவர் த வி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார் எதிர்கால தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நாங்குநேரியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் தேர்தல் பிரசார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திறமையாள இளைஞர்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் ஆனால் அவர்களின் திறமைக்கேற்ற வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் சிறு குறு தொழில்கள் பெருகும் போது செல்பேசி கணினி ஆயத்த ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தபாரிக்கும் மையமாக இம்மாநிலம் மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை ஆணையத்தின் மின்னனு சந்தை வலைதளத்தின் மூலம் எட்டு மாதங்களில் ஒரு கோடியே பத்து வட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

பெரும்பாலான மாநிலங்களிலிருந்து ஆன்லைன் மூவம் ஆர்டர்கள் பெறப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான மக்களுக்கு காதி மற்றும் கிராம தொழில் பொருட்களை இந்த வலைதளம் கொண்டு சேர்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்

சுட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையடுத்து மாதிரி நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன இதன்படி தேர்தல் தொடர்பான அதிகாரிகள் பணியிடமாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து இந்த மசோதா சௌட் சபைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின்கீழ்

தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் வர்த்தக நிறுவனங்கள் மாநிலங்கள் மற்றும் நகரங்களுக்கு இதன்கீழ் நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது

பள்ளியிலிருந்து கடத்தப்பட்ட அவர்கள் அனைவரையும் மாநில அரசிடம் தீவிரவாதிகள் ஒப்படைத்துள்ளதாக மாகாண ஆளுநர் அபுபக்கர் சாளி தெரிவித்தள்ளார்

மியான்மரில் ரானுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கானோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாகக் கூறி ரானுவ புரட்சி ஏற்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன

சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அசாமில் இணையவுள்ளதாக போடோலாந்து மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது இதுதொடர்பாக கட்சியின் தலைவர் ஹக்ராமா மகிலாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் ஏ ஐ டி யூ எஃப் இடதுசாரிகள் ஆகிய கட்சிகளைக் கொண்ட மாபெரும் கூட்டணியில் இணையவுள்ளதாக தெரிவித்துள்ளார் விஜய் ஹசாரே கோப்டைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று விதர்பா அணியை எதிர்கொள்கிறது இந்தூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் கோவா ஐதரபாத் அணியையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை மோகன் பகான் அணியையும் எதிர்கொள்கின்றன